தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து தரப்பு வளர்ச்சிக்கான திட்டங்களை முனைப்புடன் முன்னெடுத்து செல்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

சேலம் மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ள புதிய சட்டக்கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிலேயே மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கர்நாடக மாநில அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று நண்பகல் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது

நரேந்திரமோதி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகள் ராணுவ வீரர்கள் தொழிலாளர்கள் வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கான நல திட்டங்களை முணைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

உலக சம்மேளன மாநாட்டில் பிரதமரின் பங்கேற்பு உலக அரசியலில் இந்தியாவின் பங்கை பறைசாற்றியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

அதனை தொடர்ந்து உறுப்பினர்கள் மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சில மணி துளிகள் மௌணம் அனுசரித்தனர்

கர்நாடக பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இப்பிரச்சனை குறித்து அவையில் விவாதிக்க இயலாது என்றும் அனைவரையும் அமருமாறு அவைத்தலைவர் கேட்டுக்கொண்டார்

இதனிடையே உத்தரபிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்ட கலவரங்கள் குறித்து விவாதிக்க திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பிரச்சனை எழுப்பினார்கள்

ராஜீவ்குமார் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் நியூயார்க்கில் செய்தியார்களிடம் இதை தெரிவித்த அவர் சரக்கு சேவை வரி வங்கி திவால் சட்டம் போன்ற அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளபடுவதை அடுத்து இது சாத்தியமாகும் என்றார் இந்த சீர்திருத்தங்கள் நிலைப்பதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்பட்ட போதிலும் தற்போது அதன் பலன்கள் கிடைக்க தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டார்

மாநிலம் முழுவதும் பெரிய அளவிலான பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களை பிரித்து புதிய ஒன்றியங்களை தொடங்க உத்தரவிட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் இதன்மூலம் அதிக அளவில் பால் உற்பத்தியாளர்கள் உருவாகுவார்கள் என்றும் இதனால் வேலை வாய்ப்பு பெருகும் என்றும் கூறினார்

நடராஜன் மாநில பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திருமதி எஸ் வள்மதி ஆகியோர் இன்று வழங்கினர்

இதேபோல் வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அம்மையம் மேலும் தெரிவித்துள்ளது